ஏற்புடையதுதான் என்று சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது

இத்திட்டம் தோல்வியடைந்துவிட்டதாக கூறுவது தவறனாது என்று நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறுகிறார்

அரசியலிலும் சிறந்த பங்காற்றியவர் என்று மத்திய அமைக்சர் திரு நிதின் கட்கரி புகழாரம் குட்டியுள்ளார்

இணையதள தொடர்பு வசதி போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு இணைந்து பாடுபடவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மத்திய வங்காள விரிகுடா குறித்த பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கலை கலாச்சாரம் மற்றும் கடல் சார் சுட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பாடப்பிரிவுகளுடன் இது அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார் அனைத்து வளர்ந்து வரும் நாடுகளும் அமைதி மற்றும் வளர்ச்சி காண்பதற்கு உறுப்பு நாடுகள் முக்கியதுவம் அளிக்கும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பிம்ஸ்டெக் நாடுகளில் தலைவர்கள் நேபாள அதிபர் பித்தியா தேவி பண்டாரியை சந்தித்து பேசினர் இம்மாநாட்டையொட்டி இலங்கை அதிபர் திரு மைத்திரி பாலசிறிசேனாவையும் திரு மோடி சந்தித்து நட்பு ரீதியிலான பேச்சுகள் நடத்தினர்

ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டால் அடுத்தடுத்து தேர்தல் சிந்தனையிலேயே ஒட்டு மொத்த தேசமும் முடங்கி இருப்பது தவிர்க்கப்படும் என்றும் சட்ட ஆணையம் தனது கருத்தை அதில் வெளியிட்டுள்ளது

மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் வரிசையில் பிரான்ஸை இந்தியா ஏற்கனவே பின்னுக்கு தள்ளியுள்ளதாக தெரிவித்தார்

மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கையில் இந்தியா விரைவான பொருளாதார வளர்ச்சியில் சென்று கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்தார்

வங்கிகளில் பணம் திரும்ப பெறப்பட்டதை மட்டுமே எடுத்துக்கொண்டு அவைவரி செலுத்தப்பட்ட பணமாக கருதக்கூடாது என்றும அவர் கூறினார் இந்திய பொருளாதாரத்தை முறைப்படுத்துவதற்கும் கருப்பு பணத்திற்கு முடிவு கட்டுவதற்காகவும் மட்டுமே பணமதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டுவரப்பட்டது என்றும் திரு அருண்ஜேட்லி தெரிவித்தார் வனப்பகுதியை குறைப்பது மற்றும் வனப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் கட்டமைப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான தேசிய செயல் திட்டத்தை கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் பருவ நிலை மாறுபாடுகளால் ஏற்படும் சாவல்களை எதிர்கொள்ளும் வகையில் வனவளத்தை பாதுகாப்பது இந்த செயல் திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஹர்ஷ்வர்தன் பருவ நிலை மாறபாடுகள் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார்

பாரிஸ் ஒப்பந்தத்திற்கு வலு சேர்ப்பதற்காகவே தேசிய அளவில் வனவளப் பாதுகாப்பு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் உலகம் முழுவதும் சுற்றச்சூழலுக்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்த இந்தியா தனது பங்களிப்பை நிச்சுபமாக அளிக்கும் என்று குற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் உறுதிபட தெரிவித்தார் முன்னதாக இந்தியாவிள் உயிரி தொழிற்நட்ப துறைக்கும் சர்வதேச எரிசக்தி முகமைக்கும் இடையே அமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி சிறந்த தோழமை கட்சித் தலைவராக திகழ்ந்தவர் என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு நிதின் கட்கரி புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னையில் இன்று மாலை திமுக பொதுச்செயலாளர் திரு க அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சியினர் பங்கேற்ற கருணாநிதியின் புகழஞ்சலி கூட்டத்தில் பேசிய அவர் கருணாநிதியை ஒரு மாநில கட்சித் தலைவராக மட்டும் பார்க்க முடியாது என்றார் கலைஞர் கருணாநிதி நெருக்கடி நிலையை துணிச்சவாக எதிர்த்தவர் என்றும் நெருக்கடி நிலை காலத்தில் திமுக வினா் துன்புறுத்தப்பட்டதையும் திரு நிதின்கட்கரி சுட்டிக்காட்டினாா்

இழந்த பெண்களின் மறுமணம் தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றுக்காகவும் கணவனை அரும்பாடுபட்ட கருணாநிதி பல்வேறு துறைகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ பாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமா் திரு தேவே கவுடா காங்கிரஸ் மூத்த தலைவா் திரு குவாம்நபி ஆஸாத் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யச்சூரி இந்திய கம்யுனிஸ்ட் பொதுச்செயலாளா் திரு சுதாகா் ரெட்டி தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவா் திரு ஃபரூக் அப்துல்வா உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் தலைவா்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனா் நாகலந்தில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கள் குறித்து உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நெய்பியூ ரியோவிடம் கேட்டறிந்தார் நாகலந்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை விரைந்து மேற்கொள்ளும்படி உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு மற்றும் மறு சீரமைப்பு கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்து விவாதிக்க கேரள மாநில சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது

கேரள மாநில சுற்றுவாத் துறைக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பெரிய அளவிலான இந்த சேத்தை எதிர்கொள்ள மத்திய அரசிடம் தேவையான நிதி உதவியை மாநில அரசு கோரியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பந்திபோரா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அப்போது இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்படட்தாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜம்மு காஷ்மீரில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் முக்கிய தீவிரவாதியை கைது செய்துள்ளனர் புநீநகரில் இன்று அதிகாலை தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது ஹிஸ்புல் முஜாகிதின் மற்றும் யுளைடட் ஜிகாத் கவுன்சிலின் தலைவர் சையது சவாலுதினின் இரண்டாவது மகனை புலனாய்வு அமைப்பினர் கைது செய்தனர் ஸ்ரீநகரில் ரம்பாக் பகுதியில் உள்ள சையது ஷக்கில் அகமதுவின் வீட்டை சுற்றி வளைத்து முக்கிய ஆதாரங்களை திரட்டியுள்ளனர் இதுகுறித்து எந்த தகவலையும் புலனாய்வு அமைப்பு வெளியிடவில்லை ஆயுஷ்மான் தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி அதிக எண்ணிக்கையிலான ஏழை எளிய மக்கள் பயன் பெறுவதற்கு பிஜேபி பிரசாரம் மேற்கொள்ளும் என்று அதன் தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்